கர்நாடக சட்டமன்றத்தில் அரசின் நம்பிக்கைத் தீர்மானம் மீதான விவாதங்கள் தொடர்கின்றன புதுவையில் நீர் சேமிப்பு குறித்த அரசுத் தீர்மானம் இன்று சட்டமன்றத்தின் சிறப்புக் கூட்டத்தில் நிறைவேற்றப் பட்டது

ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப் பட்டிருப்பது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நிலவின் தென்துருவத்தில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவிருக்கும் முதல் நாடு இந்தியா தான் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் கூறியுள்ளார்

அதைத் தொடர்ந்து லேண்டர் கருவியில் இருந்து ரோவர் கருவி பிரிந்து நிலவின் மேற்பரப்பில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இருக்கிறது பிரதமர் திரு

மத்திய செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு ஜவுடேகர் இன்று இதையொட்டி புதுடெல்லியில் பிரகாஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கல்வி உள்கட்டமைப்பு சமூக நீதி உள்ளிட்ட துறைகளில் துரித வளர்ச்சியைக் கொண்டுவர அரசு கடந்த ஐம்பது நாட்களில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல முக்கிய முடிவுகளை எடுத்து இருப்பதாகத் தெரவித்தார்

தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் முதலாவது பதவி காலத்தை விட தற்போது சீர்திருத்தப் பணிகள் நலப்பணிகள் மற்றும் நீதி வழங்கும் நடைமுறைகளின் வேகம் அதிகரித்திருப்பதை மக்கள் உணர்வதாகவும் அவர் தெரிவித்தார்

பிரகாஷ் ஜவுடேகர் குறிப்பிட்டார் கர்நாடக சட்டமன்றத்தில் அரசின் நம்பிக்கை தீர்மானம் மீது இன்று வாக்கெடுப்பு நடத்தப்படும் என சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரமேஷ் குமார் உறுதி அளித்துள்ள நிலையில் நம்பிக்கை தீர்மானம் மீதான சட்டமன்ற விவாதங்களுக்கு இடையிலேயே முதலமைச்சர் திரு

வாஜ்பாய் வாலா வை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக உறுதி செய்யப்படாத தகவல்கள் வெளியாகி உள்ளன இதைத் தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பை சந்திக்காமலேயே ராஜிநாமா செய்யக்கூடும் என அரசியல் வட்டாரத்தில் ஊகங்கள் உருவாகியுள்ளன

புதுவையில் நீர் சேமிப்பு மற்றும் நீர்வளப் பாதுகாப்பு தொடர்பாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அனைத்துத் தரப்பு மக்களும் நீரை சிக்கனமாகப் பயன்படுத்தி நீர் சேமிப்பு மற்றும் நீர்வளப் பாதுகாப்புப் பணிகளில் ஒத்துழைக்க வேண்டுமெனக் கேட்டுக்கொள்ளும் அரசாத் தீர்மானம் இன்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றப் பட்டது புதுவை அரசின் நீர் மேலாண்மை மற்றும் நீர்வளப் பாதுகாப்புப் பணிகளுக்கு மத்திய அரசு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்றும் இத்தீர்மானத்தில் வலியுறுத்தப் பட்டது முதலமைச்சர் திரு

ஏபி குளங்களைத் தூர்வாரவும் தடுப்பணை கட்டவும் நிலத்தடி நீரின் பயன்பாட்டைக் கட்டுப்படுத்தவும் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அமைக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப் பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக இரங்கல் குறிப்புகளைத் தொடர்ந்து அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் அவையில் பேசுகையில் பட்ஜெட் தாக்கல் நிலுவையில் உள்ள நிலையில் பட்ஜெட் கூட்டத் தொடருக்கு பதிலாக சிறப்புக் கூட்டத் தொடர் நடத்தப்படுவதற்கு அவசரக் காரணம் என்ன உள்ளது என வினவினார் பட்ஜெட் தாக்கலுக்கு அனுமதி கோரி புதுவை அரசு மத்திய அரசை அனுகியுள்ள நிலையில் நீர் பற்றாக்குறை முக்கியப் பிரச்சனையாக உருவெடுத்து வருவதால் மாநில அரசின் நீர்வளப் பாதுகாப்பு பணிகளுக்கு மத்திய அரசிடம் நிதி உதவி கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பவே சிறப்புக் கூட்டத் தொடர் நடத்தப்படுவதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பதில் அளித்தார் கூட்டத்தொடர் நடத்தப்படும் விதம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதை அளிப்பதாக இல்லை என்று கூறி அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்

நீர் சேமிப்பு தொடர்பான தீர்மானம் மீது இன்று சட்டமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்களில் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் பங்கேற்றுப் பேசுகையில் புதுச்சேரியில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் மற்றும் நீர்வளப் பாதுகாப்பு சட்டங்களை கடுத்தமாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் தவறு செய்வோர் மீது தயவு தாட்சன்யம் இன்றி நடவடிக்கை எடுக்க ஏதுவாக அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிபாரிசு முயற்சிகளை தவிர்க்கவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தூர்வாரும் பணிகளுக்காக பொதுப்பணித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதற்கிடையே அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் புதுவையில் நீர்வளத்தைப் பாதுகாக்க மணல் திருட்டைத் தடுத்தல் கடல்நீரைக் குடிநீராக்குதல் போன்ற பல பணிகளை அவசரமாக மேற்கொள்ள வேண்டுமே தவிர அவசரமாகத் தீர்மானம் நிறைவேற்றினால் போதாது என்று கூறியுள்ளார் புதுவையில் அண்மையில் காலமான முன்னாள் முதலமைச்சர் ஆர்

ஜானகிராம னின் மறைவிற்கு இன்று சட்டமன்றத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப் பட்டது முதலமைச்சர் திரு

தொடர்ந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இத்தீர்மானம் மீதான விவாதங்களில் பங்கேற்றுப் பேசுகையில் புதுவையில் ஆர்

ஜானகிராமனுக்கு சிலை அமைக்க வேண்டுமெனக் கோரினர்

வி ஜானகிராமனுக்கு மட்டுமின்றி பரூக் ஷண்முகம் ஆகிய முன்னாள் முதலமைச்சர்களுக்கும் சிலை வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா விற்கு சிலை அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார் இன்று புதுவை சட்டமன்றத்தில் முன்னாள் துணைநிலை ஆளுனர் வீரேந்திர கட்டாரியா முன்னாள் டெல்லி முதலமைச்சர் ஷீலா தீட்சித் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜி வேணுகோபால் ஆகியோரின் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி யில் மாநில தேர்தல் அணயரைத் தேர்ந்தெடுப்பதற்காக உள்ளாட்சி நிர்வாக இயக்குனர் சார்பில் செய்தித் தாளில் வெளிவந்த விளம்பரத்தை பேரவைத் தலைவர் திரு சிவக்டிகொழுந்து ாத்து செய்து உத்தாவிட்டுள்ளார் இந்த விளம்பரம் சட்டமன்றத்தின் மான்பைக் குலைக்கும் செயல் என்று அரசு கொறடா திரு அனந்தராமன் இன்று பேரவைத் தலைவரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து விளம்பரம் குறித்து அரசுக்குத் தகவல் தெரிவிக்கப் படவில்லை என்று உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு நமச்சிவாயமும் கூறிய நிலையில் பேரவைத் தலைவர் இவ்வாறு உத்தரவிட்டார் தலைமைச் செயலரும் துறைச் செயலர் மற்றும் இயக்குனரும் பிரச்சனை குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வரம்பு மீறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேரவைத் தலைவர் தெரிவித்தார் இன்று நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவை சிறப்புக் கூட்டத்தில் என்ஆர் காங்கிரசைச் சேர்ந்த திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கோபிகா பங்கேற்கவில்லை

பிரதமர் திரு

கர்நாடக சட்டமன்றத்தில் அரசின் நம்பிக்கைத் தீர்மானம் மீதான விவாதங்கள் தொடர்கின்றன புதுவையில் நீர் சேமிப்பு குறித்த அரசுத் தீர்மானம் இன்று சட்டமன்றத்தின் சிறப்புக் கூட்டத்தில் நிறைவேற்றப் பட்டது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது